பயன்படுத்துமாறு இந்திய தனிநபர் அடையாள ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது

காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

கொழும்பில் நிடாஸ் முத்தரப்பு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் ஐ எதிர்கொள்கிறது

வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு

இத்தகைய பண்டிகைகள் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதுடன் நம் கலாச்சார பன்முக சிறப்பை பிரதிபலிப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த புத்தாண்டு வளம் மற்றும் மகிழ்ச்சியை அனைவருக்கும் வழங்கட்டும் என குடியரசு துணைத்தலைவர் வாழ்த்தியுள்ளார் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டு மக்களுக்கு அற்புதங்களை வழங்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார்

ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை முறைகள் சுலபமாக்குவதும் அனைவருக்கும் வளர்ச்சியின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்வதும் அரசின் குறிக்கோள்களாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் பெண்களின் நலனுக்காக உஜ்வாலா திட்டம் நடைமுறைபடுத்தியதோடு தேசிய சத்துணவு திட்டமும் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக செயல்தலைவர் திரு

க ஸ்டாலின் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடிபடாவா புத்தாண்டு கொண்டாடும் ஆளுநருக்கு முதலமைச்சர் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி வளம் மற்றும் வளர்ச்சியை வழங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார் தமிழக கா்நாடக ஆந்திர எல்லையிலுள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உகாதி பண்டிகை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது ராம்நாத் கோவிந்த் அறிவியல் சட்டம் தத்துவம் போன்ற பல துறைகளிலும் பழமை வாய்ந்த சமஸ்கிருத மொழி நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக குடியரசுத்தலைவா் திரு

முன்னதாக பூரி ஜெகந்நாதர் கோவிலில் தரிசனம் செய்த குடியரசுத்தலைவர் கோவில் திருவிழாவை நினைவு கூறும் வகையில் ஆயிரம் மற்றும் பத்து ருபாய் நாணயங்களை வெளியிட்டார்

பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதோடு இந்திய எண்ணெய் கழகத்தின் ரசாயன கல்வி கழகத்தையும் தொடங்கி வைக்கிறார்

மன்மோகன் சிங் குறை கூறியுள்ளார் புதுதில்லியில் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்டக் குழு கூட்டத்தில் பேசிய அவர் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானது அல்ல என்றும் குறை கூறினார் ஆதார் இணையதளம் மூலமான சேவைகளைப் பெற ஆதார் அட்டையை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என இந்திய தனிநபர் அடையாள ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது எண் தொடர்பான அனைத்து தகவல்களும் மிகப்பாதுகாப்பாக ஆதார் பராமரிக்கப்படுவதாக ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது

வங்கிகளின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக கடன் வழங்குவதற்கு இது வழிவகை செய்யும் என்று மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு

கான்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொதுத்துறை வங்கிகள் பொதுமக்களுக்கு அளிக்கும் சேவைகளை புதிய செயல்திட்டம் எவ்விதத்திலும் பாதிக்காது என்றும் தெளிவுபடுத்தினார்

இதுவரை நீர்சேமிப்பு காதி ஆடைகளின் பயன்பாடு போதைப்பொருள் தடுப்பு தூய்மை இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களையும் எண்ணங்களையும் இந்நிகழ்ச்சி மூலம் பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார்

ஜல்லிக்கட்டு மதுரை அருள்மிகு ஊர்க்காவலன் சுவாமி உற்சவத்தை முன்னிட்டு பழங்காநத்தம் மந்தை திடலில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

ஆட்சித்தலைவர் திரு

ஜல்லிக்கட்டு தேனி மாவட்டம் வல்லவராயன்பட்டியில் உள்ள அருள்மிகு வல்லடிக்கார சுவாமி கோவில் திருவிழாவை ஒட்டி இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் எம்

விதிமுறைகளின் படி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை திரு

நிர்மல்குமார் பார்வையிட்டார்

ராஜலெட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது